நரேந்திரமோடி உள்ளிட்ட புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர்

பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

ஏற்கப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது

நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் ஒரு தீவிரவாதி குட்டுக் கொல்லப்பட்டான் பாதுகாப்புப் படை மேஜர் ஒருவர் வீரமரணம் அடைந்தார்

வெற்றி இலக்கை வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணியித்துள்ளது

தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் இதனையடுத்து புதிதாக பதவியேற்பு நடைபெற்றது முதலில் பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் அவரை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் திரு கரேஷ் மக்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் இதனையடுத்து மத்திய அமைச்சர்களான திரு ராஜ்நாத் சிங் திரு அமித் ஷா திரு நிதின்கட்கரி திரு சதானந்த கவுடா திரு ரவிசங்கர் பிரசாத் திருமதி ஸ்மிருதி இரானி திரு சந்தோஷ் கங்குவார் உள்ளிட்டோர் மக்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் முன்னதாக தற்காலிக மக்களவைத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட டாக்டர் வீரேந்திரகுமார் உறுப்பினர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார் மத்திய அமைச்சர்கள் டாங்டர் ஹர்ஷ்வர்தன் திரு ட்ரீபத் நாயக் மற்றும் திரு அஷ்வினிகுமார் சௌபே ஆகியோர் சமஸ்கிருத மொழியில் பதவியேற்றுக் கொண்டனர்

உணவு இடைவேளைக்குப் பின் பீகார் சத்தீஷ்கர் தில்லி மற்றும் தஜராத் மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஜார்க்கண்ட் ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சலப் பிரதேசம் ஹரியானா கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர் அவர்களில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் திரு ஃபருக் அப்துல்லா பிஜேபி யின் திரு ஜெயந்த் சின்ஹா திரு மனோஜ் திவாரி உள்ளிட்ட பலர் குறிப்பிடத்தக்கவர்கள்

புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் எதிர்க்கட்சிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார் எதிர்க்கட்சிகள் தங்களது உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறித்து கவலைப்படாமல் அவை நடவடிக்கைகளில் புதிய உத்வேகத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார் புதிய உறுப்பினர்களை வரவேற்ற பிரதமர் திரு நரேந்திரமோடி தேச நலன் கருதி முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளில் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார் மக்களவையில் அதிக எண்ணிக்கையிலாள பென் உறுப்பினர்கள் இடம் பெற்றுள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் தெரிவித்தார் நாட்டு மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் மேற்குவங்க மாநில அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் இளநிலை மருத்துவர்கள் மற்றம் அம்மாநில அரசுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை கொல்கத்தாவில் இன்று நடைபெற்றது அம்மாநில தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மருத்துவர்கள் தாக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்தார் மருத்துவர்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளும் ஏற்றுக் கொள்ளப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்தார் இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த மருத்துவர்கள் விரைவில் தங்களது பணிக்கு திரும்ப உள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக அம்மாநில அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிராக மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள விடுமுறை கால நீதிபதிகள் தீபக் குப்தா மற்றும் சூரியகாந்த் அடங்கிய அமர்வு இதனைத் தெரிவித்தது மேற்குவங்கத்தில் மருத்துவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சும்பவத்தை அடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அனைத்து அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்துறை மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சகங்களுக்கு உத்தரவிடக்கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது தமிழகத்தில் நிலவும் குடிநீர் தட்டுபாட்டை சமாளிக்க கண்காணிப்பு குழுக்களை அமைத்து நடவடிக்கை எடுக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சா் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார்

ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அனந்தநாக் மாவட்டத்தில் உள்ள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டான் பாதுகாப்புப் படையை சேர்ந்த மேஜர் ஒருவர் வீரமரணம் அடைந்தார் இந்த சண்டையின்போது பாதுகாப்புப் படையை சேர்ந்த மேலும் மூன்று பேர் காயம் அடைந்தனர்

அப்பகுதியில் பாதுகாப்புப் படையினர் மற்றும் தீவிரவாதிகளுக்கு இடையே துப்பாக்கிச் சண்டை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பீகாரில் முளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தரமான சிகிச்சை மற்றம் மருத்துவ வசதிகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது

மூளை காய்ச்சலை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அறிவுறுத்தலின் பேரில் இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மூளை காய்ச்சலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவிடும் வகையில் கிழக்கு சம்ரான் மாவட்ட நிர்வாகம் கட்டுப்பாட்டு அறை ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது சும்ரான் பகுதியில் இந்நோயால் பத்து குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனையடுத்து

குஐராத் மாநிலம் கட்ச் கடற்பகுதியில் வாயு புயல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து அப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கட்ச் மற்றும் குஜராத்தின் வடபகுதியில் அமைந்துள்ள பதான் பனஸ்கந்தா மற்றும் சுபர்கந்தா மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வாளிலை மையம் கூறியுள்ளது கட்ச் பகுதியில் சு சூறைக்காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்து வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

இதனையடுத்து கட்ச் கடலோர பகுதியில் மீட்புப் பணிகளை அம்மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது

புதுதில்லியில் உள்ள பிஜேபி யின் தலைமையகத்தில்இதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு கைலாஷ் விஜய்வர்க்கியா மற்றும் திரு முகுல்ராய் முன்னிலையில் அவர்கள் தங்களை பிஜேபி யில் இணைந்து கொண்டனர்

இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கோயில் வாரியத்தின் துணை தலைமை செயல் அலுவலர் டாக்டர் அரவிந்த் கர்வானி நாடு முழுவதிலும் உள்ள கல்வி நிறுவனங்களின் கோடை விடுமுறையபொட்டி அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் தரிசனம் செய்ய வருகை தந்ததாக கூறினார்

டவுண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பங்களாதேஷ் முதலில் வெஸ்ட் இண்டசை பேட் செய்ய பணித்தது